நாடு முழுவதும் மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் செயல்படும் மருத்துவமனைகளில் பயனாளிகளுக்கு கோவிட் சிகிச்சை வழங்க மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

கோவிட் கொற்றால் காலமான தி மு க சட்டமன்ற உறுப்பினர் ஜெ அன்பழகனின் உடல் இன்று சென்னையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது

தமிழகத்தில் தனியார் பேருந்துகள் இன்று இயங்கத்தொடங்கின

மேலும் கோவிட் மருத்துவமனைகளாக அறிவிக்கை செய்யப்படாத மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின்கீழ் வரும் மருத்துவமனைகளும் கோவிட் தொற்று சிகிச்சை அளிக்க எவ்வித மறுப்பும் தெரிவிக்க கூடாது என்றும் ஆணையிட்டுள்ளது

இதனை மீறும் மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது இதுதொடர்பாக அனைத்து சுகாதார நல அமைப்புகளுக்கும் உரிய ஆணைகளை சுகாதார அமைச்சகம் பிறப்பித்துள்ளது

நம்நாட்டில் முதல்முறையாக கோவிட் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரேநாளில் அதிகமாகியுள்ளது இதுவே விட முதல்முறையாகும்

கோவிட் தொற்று காரணமாக தாயகம் திரும்புபவர்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகமும் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறையும் இணைந்து பணி வாய்ப்புகளை வழங்கும் வகையில் இந்நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன

விஷ்ணு கூறியிருக்கிறார்

பாஸ்கரன் இன்று துவக்கி வைத்தார்

அன்பழகன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெ

சேப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து அவர் தோ்ந்தெடுக்கப்பட்டார்

அன்பழகனுக்கு வேறு சில உடல்நலக்குறைவும் காணப்பட்டதாக மருத்துவமனை தெரிவிக்கின்றது

அன்னாரது மறைவிற்கு திமுக தலைவர் திரு

க

அன்பழகனின் உடல் சென்னை கண்ணம்மா பேட்டை மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது

இதன்தொடர்ச்சியாக தனியார் பேருந்துகளும் இன்றுமுதல் செயல்பாட்டிற்கு வந்தன

இப்பகுதிகளில் பேருந்துகளில் செல்ல பயணிகள் அதிக ஆர்வம் காட்டாததால் இந்நடவடிக்கை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதன்படி கோவைக்கு நாள்தோறும் இரு மார்க்கங்களிலும் அதிவிரைவு சிறப்பு ரயிலும் திருச்சியிலிருந்து செங்கல்பட்டுக்கு அரியலூர் விழுப்புரம் வழியாக ஒரு சிறப்பு ரயிலும் திருச்சியிலிருந்து தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக செங்கல்பட்டு க்கு மற்றொரு ரயிலும் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

இன்னசென்ட் திவ்யா இன்று தொடங்கி வைத்தார்

சதீஷ் இன்று ஆய்வு செய்தாா்

சிறந்த சமுக சேவகர்களுக்கு வரும் சுதந்திர தினத்தில் முதலமைச்சர் விருதுகளை வழங்குவார்

புவியரசன் கூறியிருக்கிறார்